நீர் மேலாண்மையில் சிறந்தமாநிலத்திற்கானதேசியவிருதுதமிழகத்திற்கு இன்றுவழங்கப்பட்டது

புததில்லியில் பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையில் காணாலிக் இன்று காட்சிவாயிலாகநடைபெற்றஅமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனைசெய்தியாளர்களிடம் தெரிவித்ததகவல் ஒலிபரப்புத் துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவ்டேகர் மற்றும் நிதித்துறைஅமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் இந்ததிட்டத்தின் விவரங்களைஎடுத்துரைத்தளர்

ரூபாய் செலவில் இந்ததிட்டம் செயல்படுத்தப்படவுள்ளதாகஅவர்கள் கூறினர் உற்பத்திக்கானமுனையமாக நோக்கில் இந்தியாவைஉருவாக்கும் இந்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகதிருமதிநிர்மலாசீதாராமன் தெரிவித்தார் உற்பத்திமட்டுமின்றிஏற்றுமதியையும் அதிகரிப்பதற்கு இது உதவிடும் என்றும் அவர் கூறினார் தனியார் பங்களிப்புடன் கட்டமைப்பு வசதிகளைமேம்படுத்துவதற்கானதிட்டத்தைமறுசீரமைத்தொடர்ந்துமேற்கொள்வதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாகஅவர் தெரிவித்தார்

ரூபாய் செலவில் அடுத்தஐந்தான்டுகளுக்கு இந்ததிட்டம் தொடரும் என்றும் திருமதிநிர்மலாசீதாராமன் கூறினார்

முகக்கவசம் அணிவது தனிநபர் இடைவெளியைபிடிப்பது கைகளைசோப் போட்டுகழுவுவதபோன்றவற்றைபொதமக்கள் முழுமையாககடைபிடிக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

திருவாருர் மாவட்டம் வலங்கைமானில் அரசின் நலத்திட்டஉதவிகளைபயனாளிகளுக்குவழங்கிஅவர் பேசினார்

தேசியநீர் விருதுகளைகாணொலிக் காட்சிவாயிலாக இன்றுவழங்கிஅவர் பேசினார் தேசியநீர் கொள்கையமத்தியஅரசுவகுத்திருப்பதுபாராட்டுதலுக்குரியதுஎன்றும் அவர் கூறினார்

தேசியஅளவில் நீர் மேலாண்மையில் சிறந்தமாநிலத்திற்கானவிருதுதமிழகத்திற்குவழங்கப்பட்டது நீர் ஆதாரங்களைபாதுகாப்பதற்காகசிறப்பாகசெயல்பட்டதற்காகதென்மண்டலத்திற்கானமுதல் பரிசினைகோவைகுளங்கள் பாதுகாப்பு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருமணிகண்டன் பெற்றுக் கொண்டார் இந்தவிருதுகிடைத்திருப்பது அமைப்பில் பணியாற்றியஅனைவருக்கும் கிளடத்தவெற்றிஎன்றுதிருமணிகண்டன் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

இன்றுவெளியிட்டுள்ளகாணொலிப் பதிவில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார்